ராம்விலாஸ் பாஸ்வாள் கேட்டுக் கொண்டுள்ளார்

இலகுரக போர் விமானமாள தேஜஸ் இரண்டாவது படைப்பிரிவு இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது

இணையவழியில் வகுப்புகளை நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார்

நோய் தொற்று தொடர்பாக தனியார் மேற்கொள்ளப்படும் இந்த பரிசோதனைகளுக்கான கட்டணங்களை மாற்றியமைக்குமாறு மாநில அரசுகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் கடிதம் எழுதியுள்ளது தனியார் ஆய்வகங்களுடன் பேச்சு நடத்தி கட்டணத்தை இறுதி செய்யுமாறும் அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கோவை அருகில் உள்ள சூலூர் விமானப்படை தளத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இலகுரக போா் விமானமான தேஜஸ் இரண்டாவது படைப்பிரிவு இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த படைப் பிரிவுக்கு பறக்கும் தோட்டாக்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதனை இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்

விமானப்படையில் தேஜஸ் போர் விமானத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே சான்று அளிக்கப்பட்டுள்ளது தேஜஸ் போர் விமானம் நான்காவது தலைமுறை விமானம் மட்டுமல்ல பெங்களுருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பொதுத்துறை நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட விமானம் ஆகும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய இந்த விமானத்தில் கட்டுப்பாட்டு அமைப்புகள் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன

பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பண்டித ஜவஹா்லால் நேருவின் நினைவு நாளான இன்று அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளாா் ஜவஹர்வால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் காசநோய் தொமுநோய் நீரிழிவு உள்ளிட்ட தொற்று அல்லா நோய்களை குணப்படுத்தும் சுகாதாரத் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை செயல் திருமதி ப்ரித்தி சுதன் சில மாநிலங்களின் தலைமைச் செயல்கள் மற்றும் சுகாதாரத்துறை செயலர்களுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலின் போது இதனை அவர் தெரிவித்தார்

நியாயவிலைக்கடைகள் மூலமாக தரமான உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யுமாறு மாநில அரசுகளை மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார் சில மாநிலங்களில் தரம் குறைந்த உணவுப்பொருட்கள் பொது வினியோகம் முறையில் விநியோகிக்கப்படுவதாக சில ஊடகங்களில் வந்த செய்தியை அடுத்து இந்த அறிவுறத்தலை அவா விடுத்துள்ளார் தனிமைப்படுத்தும் முகாம்களில் இருப்பவா்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களும் தரமாக இருப்பதை உறுதிப்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய உணவுக்கழக கிடங்குகள் மூலமாக மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் உணவு தானியங்களின் தரத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் கிடங்குகளில் இருந்து உணவுப் பொருட்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் போது இந்திய உணவுக்கழக அதிகாரிகள் உடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

லவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

இது உலகிலேயே மிக குறைவான விகிதம் என்று அவர் தெரிவித்தார் ஏற்கனவே இறப்பு விகிதம் மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் விழுக்காடாக இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதேபோல் உலகில் ஒரு வட்சும் பேருக்கு உயிரிழப்பு என்பது நான்கு புள்ளி ஐந்தாக உள்ளது என்றும் ஆனால் இந்தியாவில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று விழுக்காடாகதான் உயிரிழப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் ஜொ்மனி பின்லாந்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன

இணையவழியில் வகுப்புகளை நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா்திரு

செங்கோட்டையள் எச்சாித்துள்ளாா்

இலங்கையில் நேற்று காலமான தோட்டக்கலைத்துறை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் சிலோன் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான ஆறுமுகன் தொண்டமான் மறைவுக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில் திரு ஆறுமுகன் தொண்டமான் பல ஆண்டுகளாக அமைச்சராக திறம்பட பணியாற்றியவர் என்றும் இந்திய வம்சாவளி சமூகத்தின் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தவர் மட்டுமின்றி இவங்கை தமிழ்மக்களின் நலனுக்காக பணியாற்றியவர் என்று கூறியுள்ளள் அவரது மறைவு இலங்கை மக்களுக்கும் அந்நாட்டிற்கும் பேரிழப்பு என்றும் அண்ணாரை இழந்து வாடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

ஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச இராமதாசு உட்பட பல தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்